பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

கைத்தறி நெசவாளர்கள் நிவாரண தொகையான இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது

பங்களாதேஷின் ஹட்டியா தீவிற்கும் இடையே தரையைக் கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் இந்திய மக்களின் நம்பிக்கையை பெற முடிந்ததாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இத்திட்டத்தால் ஒரு கோடி இந்தியா்கள் பயன் அடைந்து வருவது ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டியது என்றும் டுவிட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பிரதமா் இத்திட்டத்தின் ஒரு கோடியாவது பயனாளியான மேகாலயா மாநிலத்தை சே்ந்த பூஜா தாபாவுடன் தொலைபேசியில் உரையாடினார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இந்த பயனாளிகள் நாட்டின் எந்தவொரு இடத்திலும் சிகிச்சை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்காக பணியாற்றிய மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் மற்றும் இத்திட்டத்தோடு தொடர்புடைய அனைவரையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதம் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் எடுத்த முய்நசியால் உலகில் மிகப்பெரிய சுகாதார திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மாறி உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையில் கொண்டு வரப்பட்ட ஆயுஷ்மாள் பாரத் திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியாக அதிகரித்திருப்பது குறித்து பிரதமருக்கு மத்தியதகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார்

மருத்துவ காப்பீடு தேவைப்படும் ஏழை மக்களுக்கு மிகவும் வெற்றிகரமான மிகப்பெரிய சுகாதார திட்டம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

பரிசோதிக்கும் ஆய்வகங்களின் எண்ணிக்கையை இக்கழகம் தொடர்ந்து அதிகித்து வருகிறது

சமுத்திர சேது தொடங்கப்பட்ட பின்னர் இலங்கையிலிருந்து கப்பல்கள் மூலமாக இந்தியர்களை மீட்பது இதுவே முதன்முறையாகும்

கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் அந்த நாட்டில் சுற்றுவா உட்பட பல்வேறு பணிகளுக்காக சென்ற இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது நாளை மறநாள் ஏர் இந்தியா விமானம் இந்தியர்களை மீட்டு மும்பைக்கு அழைத்துச் செல்ல உள்ளது இலங்கையில் பணிபுரிய சென்ற இந்தியர்கள் மருத்துவ உதவிக்காக அங்கிருந்து இந்தியாவுக்கு வருபவர்கள் மானவர்கள் ஆகியோருக்கு இந்த விமானத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது

ஜம்மு காஷ்மீர் யூனியன்பிரதேசத்தில் பூஞ்ச் மாவட்டத்தை பொட்டியுள்ள எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தூன் ரானுவம் சண்டை நிறுத்தத்தை மீறி இன்று காலை தாக்குதல் நடத்தியது

இதையடுத்து இந்திய ரானுவத்தினா் தகுந்த பதிவடி கொடுத்ததாகவும் இரு தரப்பிற்கும் இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் உயிரிழப்பு மற்றும் சொத்துக்கள் சேதம் குறித்த தகவல்கள் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மது கடைகள் திறக்கப்பட்டுள்ளன மின்னு வர்த்தக முறையில் சொமட்டோ சுவிக்கி நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே மதுபானங்களை விநியோகிக்கும் முறையை அம்மாநில கவால்துறை தொடங்கியுள்ளது

இன்று முதல் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக ஜார்க்கண்ட் மாநில கலால்துறை செயலா் திரு வினய்குமார் சௌபே தெரிவித்துள்ளார்

கைத்தறி நெசவாளர்கள் நலவாரியத்தில் பதிவுபெறாத நெசவாளர்களுக்கும் ஊரடங்குகால நிவாரண தொகையான இரண்டாயிரம் ருபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது

வங்கக்கடலில் உருவாகியுள்ள அம்பன் புயல் இன்று பிற்பகல் மேற்குவங்கத்தின் தீகாவிற்கும் பங்களாதேஷின் ஹட்டியா தீவிற்கும் இடையே தரையைக் கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையே வங்கக்கடலோரம் பரந்து விரிந்திருக்கும் கந்தரவனக்காட்டுப் பகுதியில் இந்த புயல் தரையைக் கடந்து வலுவிழக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது

பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புயலால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொன்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மாவட்ட மற்றும் உள்ளூர் நிர்வாகத்துடன் இணைந்து மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக மேற்குவங்கம் ஒடிசா மாநிலங்களின் முதலமைச்சா்களுடன் மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார்

ம்ருத்யுஞ்ஜெய்மொஹாபத்திரா செய்தியாளர்களிடம் பேசுகையில் மேற்குவங்கத்தில் மேற்கு மேதினிபூர் தெற்கு மற்றும் வடக்கு பா்கானா ஹவுரா ஹூக்ளி கொல்கத்தா ஆகிய பகுதிகளில் இந்த புயவால் சேதம் ஏற்படும் என்று கூறினார் ஒடிசா மாநிலத்தில் ஜெகத்சிப்பூர் கேந்திரபாரா பத்ராக் ஜெய்பூர் பலஷோர் ஆகிய மாவட்டங்களில் பெருத்த சேதம் ஏற்படும் என்றும் முன்னெச்சிக்கை காரணமாக கடலுக்குள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் இந்த இரண்டு மாநிலங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்ட்டுள்ளது புயல் தரையைக் கடக்கும்வரை மக்கள் வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் இந்த புயல் காரணமாக அசாம் சிக்கிம் மாநிலங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கிழக்கு கடலோரப் பகுதியில் புயல் நிவாரணப் பணியை மேற்கொள்ள கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அம்பன் புயல் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீனவா்களை சென்னை வானிலை ஆய்வுமைய இயக்குநர் திரு புவியரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம் நாகை சென்னை எண்னுர் ஆகிய பகுதிகளில் கடற்கரையோம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதமடைந்தன